தேசிய பத்திரிக்கை தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு

தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது

இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள செய்தியில் மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக தமிழகத்தில் பத்திரிக்கை துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் உண்மை நிகழ்வுகளை மக்களுக்கு நடுநிலையோடு எடுத்துக்கூறும் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சிகளில் பணியாற்றும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் பத்திரிக்கையாளர்களின் நலனை கருத்தில்கொண்டு தமிழகஅரசு வழங்கிவரும் பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார்

இதற்கான கலந்தாய்வு இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெறும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இயற்கை வளம் மிக்க கலாச்சார செழுமைகொண்ட இம்மாநிலம் மென்மேலும் வளர்ச்சிபெற வேண்டுமென்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் ஜார்க்கண்ட் மக்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெற வாழ்த்தியுள்ளார் பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி ராஜஸ்தான் மாநிலம் பாலி யில் அமைதி சிலையை நாளை காணொலிமூலம் திறந்துவைக்கிறார்

குஜராத் மாநிலம் வதோதராவில் பிறந்த விஜய் வல்லப் மக்களின் வாழ்வு மேம்படுவதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் அயராது பணியாற்றியவர் பீகார் பீகார் மாநில முதலமைச்சராக ஐக்கிய ஐனதா தள கட்சி தலைவர் திரு

தொழில்துறை வர்த்தக சங்கங்கள் மற்றும் நிபுணர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் பெற்பபடுவது வழக்கம் இந்தஆண்டு கோவிட் சூழல் காரணமாக இத்தகைய பெறுவதற்காக பிரத்யேக மின்னஞ்சல் உருவாக்கப்பட்டுள்ளது டாக்டர் ஜெய்ஷங்கர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வரும் கோவிட் தடுப்பூசி அனைத்து நாட்டு மக்களுக்கும் எளிதில் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்ஷங்கர் தெரிவித்துள்ளார்

திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு

கோவிட் சூழல் காரணமாக இதில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை

கோவிட் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக சுவாமி புறப்பாட்டின்போதும் கோவிலுக்குள் வலம் வருவதற்கும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது